இன்றுமாலைநடைபெற்றதேர்தல் பிரச்சாரகூட்டத்தில் கன்னியாகுமரியில் கலந்துகொண்டபிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடி கன்னியாகுமரி திருநெல்வேலிமாவட்டங்களில் போட்டியிடும் கூட்டணிகட்சிவேட்பாளர்களைஆதரித்துபிரச்சாரம் மேற்கொண்டார்

மும்பை கன்னியாகுமரி இடையேபொருளாதாரவழித்தடம் உருவாக்கநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுதெரிவித்தார் அத்துடன் பாம்பனில் புதியபாலம் கட்டநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

மதுரை கொல்லம் இடையேபோக்குவரத்துவழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்றுஅவர் கூறினார்

எடப்பாடிபழனிசாமி மத்திய அரசுதமிழகத்திற்கு அதிகளவு நிதிஒதுக்கியதாகவும் அதனால் நாட்டிலேயேமுதன்மைமாநிலமாகதமிழகம் திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு

ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார்

க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

மாநிலஉரிமைகளைமீட்கநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆகியகட்சிகளின் நட்சத்திரபேச்சாளர்கள் தங்களதுகட்சிவேட்பாளர்களுக்குவாக்குசேகரித்துவருகின்றனர்

பிஜேபிசார்பில் அக்கட்சியின் தேசியதலைவர் திரு ஜேபி நட்டாபட்டசார்குச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

ஐ யு டி

தாய்மொழியைமேம்படுத்தவேண்டியதன் அவசியம் குறித்துகுடியரசுதுணைதலைவர் திருவெங்கையாநாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அப்போதுபேசியஅவர் நாம் எந்த இடத்தில் வசித்தாலும் நமதுதாய்நாடு தாய்மொழிஆகியவற்றைநினைவில் கொள்ளவேண்டும் என்றுகூறினார்

கிழக்குலடாக் எல்லைக் கோட்டுபகுதியில் நிலுவையில் உள்ளவிவகாரங்களுக்குவிரைவில் தீர்வு காணசீனாவுடன் உடன்பாடுஏற்பட்டுள்ளதாகவெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

எல்லைக்கோட்டுபகுதியின் இடங்களிலும் சீனாவிரைவில் மற்ற படைகளைவிலக்கிக்கொள்ளும் என்றுஅவர் நம்பிக்கைதெரிவித்தார்

முக்கியவழிதடங்களானசென்னை திருச்சி மும்பை ஹவ்ரா டெல்லி தர்பங்கா தர்பங்கா ஜெய்நகர் ஆகியவைமின்மயமாக்கப்பட்டுள்ளன

பலர் காயமடைந்துள்ளனர்

மீட்பு பணிகள் தொடர்ந்துநடைபெற்றுவருகிறது

இதுகுறித்துசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தேவைப்பட்டால் ஊரடங்கு அமல்படுத்துவதுகுறித்துமக்களிடம் கருத்துகேட்கப்படும் என்றுகூறினார் தில்லிஅரசுதேவையானஅனைத்துநடவடிக்கையும் மேற்கொண்டுவருவதால் நோய்தொற்றுகுறித்துமக்கள் அச்சமடையதேவையில்லைஎன்றுகுறிப்பிட்டார் தில்லியில் கோவிட் தொற்றின் நான்காவதுஅலைபரவிவந்தாலும் முந்தையநிலைபோலபாதிப்பு அதிகம் இல்லைஎன்றுதிருஅரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார் சிலிநாட்டில் கோவிட் பரவலைமேலும் கட்டுப்படுத்தும் வகையில் அதன் எல்லைகளை மூட அந்நாட்டுஅரசுஉத்தரவிட்டுள்ளது